செல்லப்பட்டுள்ளனர்

நடைபெற்று வருகின்றன

மறுத்துவிட்டது

இலக்கை ஆஸ்திரேலியா நிர்ணயித்துள்ளது மக்களவைத்தேர்தலுக்கு பிறகு தமது தலைமையில் அமைக்கப்பட்ட அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள புதிய அமைச்சர்களுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று மாலை ஆவோசனை நடத்துகிறார் இந்த சந்திப்பின்போது தமது அரசின் ஐந்தாண்டு கால செயல்திட்டம் குறித்து புதிய அமைச்சர்களிடம் தெரிவிக்கவுள்ளார் மத்திய அமைச்சரவைக் கூட்டமும் அமைச்சர்கள் குழுக் கூட்டமும் இன்று நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த திங்கட்கிழமையன்று அனைத்து துறை செயலர்களையும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது அரசின் செயல்திட்டங்கள் குறித்து விளக்கி கூறியுள்ளார்

இந்த புயல் நாளை அதிகாலை வெராவலுக்கும் டையூ பகுதிக்கும் இடையே கரையை கடக்கக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது புயல் கரையை கடக்கும்போது கடக் தேவ்பூமி துவாரகா போர்பந்தர் ஜுனாகர் டையூ கிர்சோம்நாத் அம்ரேலி பாவ்நகர் ஆகிய மாவட்டங்களில் சூறைக்காற்று வீசுவதுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் ஆய்வு மையம் கூறியுள்ளது சௌராஷ்டரா தெற்கு குஜராத் தாத்ரா நகர்ஹவேலி பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது

மாநில பேரிடர் மீட்பு படையினர் ரானுவம் கடற்படை உள்ளிட்டவையும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன

புயல் தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மக்களுக்கு தெரிவிக்க விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன குஜராத்தில் கடலோரா மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு இன்றும் நாளையும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் இதனிடையே புயல் பாதிப்புகளை எதிர்கொள்வது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதுகுறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார்

இதனையடுத்து விராவல் போர்பந்தர் பூஜ் காந்திதம் ஆக்கா ரயில்நிலையங்களிலிருந்து புறப்படும் அனைத்து பயணியர் ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன புயல் பாதிப்பு ஏற்படும் பட்சத்தில் மீட்பு மற்றும் நிவாரணப்பணிகளை மேற்கொள்வதற்காக சிறப்பு ரயில்கள் தயார்நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் மேற்கு ரயில்வே தெரிவிக்கிறது

அகமதாபாத் விமானநிலையத்திலிருந்து கண்டலா முந்த்ரா பாவ் நகர் கேஷாத் போர்பந்தர் டியு தீவு ஆகிய பகுதிகளுக்கு செல்லும் விமானங்களும் மறு உத்தரவு வரும் வரை நிறுத்திவைக்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது

பெங்களுருவில் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்

அருணாச்சல பிரதேசத்தில் விபத்துக்குள்ளான இந்திய போா் விமானத்தின் உதிரிப் பாகங்களை மீட்கும் பணி தொடங்கியுள்ளது கடந்த எட்டு நாட்களாக பல்வேறு தரப்பிலுமிருந்து விமானத்தை தேடும் பணி மேற்கொள்ளப்பட்டதாக கிழக்கு விமானப்படையின் தலைவர் ஏர்மார்ஷல் ஆர் டி மாத்தூர் தெரிவித்துள்ளார் ஷில்லாங்கில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த முயற்சியில் ஈடுபட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார் இந்திய விமானப்படையின் வீரர்களும் மலையேறும் தன்னார்வலர்களும் விமான பாகங்களை மீட்கும் பணியை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார் பிஜேபி நாடாளுமன்றக்கட்சி செயற்குழுவை இன்று அமைத்துள்ளது மக்களவையில் பிஜேபி கட்சித்தலைவராக பிரதமர் திரு நரேந்திரமோடியும் துணைத்தலைவராக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங்கும் அறிவிக்கப்பட்டுள்ளனர் சமூகநீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு தாவர்சந்த் கெலாட் மாநிலங்களவை பிஜேபி தலைவராகவும் ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ்கோயல் துணைத்தலைவராகவும் அறிவிக்கப்பட்டுள்ளனர்

பஞ்சாப் நேஷ்னல் வங்கி நிதி மோசடி மற்றும் சட்டவிரோத பணபரிவர்தனை வழக்கில் தொடர்புடைய வைர வியாபாரி நீரவ்மோடிக்கு ஜாமீன் வழங்க பிரிட்டன் உயர்நீதிமன்றம் மறுத்வு விட்டது

மேற்குவங்க மாநிலத்தில் மக்களவைத்தேர்தலுக்கு பிறகு நிகழ்ந்த வன்முறைச்சம்பவங்கள் தொடர்பாக அம்மாநில ஆளுநர் திரு திரிபாதி நாளை அனைத்து முக்கிய கட்சிகளின் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார் மேற்குவங்கத்தில் அனைத்து முக்கிய கட்சிகளுக்கும் நாளை மாலை நான்கு மணிக்கு நடைபெறும் கூட்டத்திற்கு வருமாறு ஆளுநர் கடிதம் அனுப்பியுள்ளதாக ஆளுநர் மாளிகை வட்டாரங்கள் தெரிவித்தன ஆளுநரின் இந்த நடவடிக்கையை அம்மாநில பிஜேபி தலைவர் திரு திலிப் கோஷ் வரவேற்றுள்ளார் தேர்தல் வன்முறைச் சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்கவேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் மகப்பேற்றின்போது ஏற்படும் உயிரிழப்பை தடுக்க மகப்பேறு மருத்துவர்களும் சமூக ஆர்வலர்களும் ஒருங்கிணைந்து மக்கள் இயக்கத்தை உருவாக்கவேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் கேட்டுக்கொண்டுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற குழந்தைபேறு தொடர்பான ஆய்வுக்கூட்டத்தில் உரையாற்றிய திரு ஹர்ஷ்வர்தன் நாடு முழுவதும் குழந்தைபேற்றின்போது உயிரிழப்பு இல்லாத நிலை உருவாக மிகுந்த கவனத்துடன் மருத்துவர்கள் பணியாற்றவேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்

புதுதில்லியில் உலக குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சகத்தின் செயலர் திரு ஹீராலால் சுமாரியா குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்புக்காக சுட்டரீதியாக பல்வேறு நடவடிக்கைகளை செயல்திறனையும் அறிவாற்றலையும் மேம்படுத்துவதற்கு பல்வேறு நலத்திட்டங்களையும் அரசு செயல்படுத்தி வருவதாக கூறினார்

முதலில் உலக் கோப்பை கிரிக்கெட் குறித்த செய்திகள்